ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி முன்னிலை வகித்து வருகிறது

தேசிய விவசாயிகள் தினம் இன்று கடைப்பிடிக்கப்படுகிறது

ஜார்கண்ட் ஜார்கண்ட் மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி முன்னிலை வகித்து வருகிறது

தெலுங்கு திரைப்படம் மகாநடியில் நடித்த கீர்த்தி சுரேஷுக்கு சிறந்த நடிகைக்கான விருதும் வழங்கப்பட்டது

ஆதித்தயதாருக்கு சிறந்த இயக்குநருக்கான விருதை குடியரசு துணை தலைவர் வழங்கினார்

சிறந்த தமிழ் படத்திற்கான விருது ப்ரியா கிருஷ்ணசுவாமி இயக்கிய பாரம் திரைப்படத்திற்கு வழங்கப்பட்டது

பிரகாஷ் ஜவ்டேகர் தாதா சாஹேப் விருது அறிவிக்கப்பட்ட அமிதாப் பச்சனுக்கு உடல் நிலை சரியில்லாததால் அவரால் இந்த விருதை இன்று பெற்றுக்கொள்ள இயலவில்லை என அவர் கூறினார்

வரைவு வாக்காளர் பட்டியல் தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியலை அந்தந்த மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் இன்று வெளியிட்டனர்

வரும் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் பொதுமக்களுக்கு இடையுறு ஏற்படாதவண்ணம் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார்

நீலகிரி மாவட்டத்தில் இப்பட்டியலை வெளியிட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

நெல்லை தென்காசி ஒருங்கிணைந்த மாவட்டத்திற்கான வரைவு வாக்காளர் பட்டியலை மாவட்ட வருவாய் அலுவலர் முத்துராமலிங்கம் இன்று வெளியிட்டார் அரியலூர் ஜெயங்கொண்டம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வரைவு வாக்காளர் பட்டியலை ஆட்சித் தலைவர் திருமதி ரத்னா இன்று வெளியிட்டார்

திருச்சி மாவட்டத்தில் இப்பட்டியலை வெளியிட்ட ஆட்சித் தலைவர் திரு

ஈரோட்டில் இப்பட்டியலை வெளியிட்ட ஆட்சித் தலைவர் திரு கதிரவன் இதன்மீது ஏதேனும் ஆட்சேபணை கருத்துக்கள் இருந்தால் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளிடம் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கலாம் என கூறினார்

திருப்பூர் மாவட்டடத்தில் ஆட்சித்தலைவர் திரு

இந்நாளையொட்டி குடியரசு தலைவர் திரு

இந்நாளையொட்டி பிரதமர் திரு

புதுதில்லியில் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அதன் தலைவர் திரு

இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது